வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

எல்லை பாதுகாப்புப் படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஜம்மு கஷ்மீர் உத்திரபிரதேசம் மற்றும் தெலங்கானாவில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது

இனி விரிவான செய்திகள் கோவிட் தடுப்பு மருந்து தயாரிப்பில் இந்தியாவின் நடவடிக்கைகளை உலக நாடுகள் கவனித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தடுப்பு மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியா சா்வதேச அளவில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகை ஒன்று உலக மருத்துவ துறையில் இந்திய விஞ்ஞானிகள் முன்னணி வகித்து வருவதாகவும் இதற்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி ஊக்கம் அளித்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளது பிரதம் திரு நரேந்திரமோடி அண்மையில் குஜராத் புனே ஹைதராபாத் ஆகிய இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு அங்குள்ள நிறுவனங்களில் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் கோவிட் தடுப்பு மருந்துகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார்

சந்தைகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சம் இன்று வெளியிட்டுள்ளது இதன்படி தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் சந்தைகள் செயல்பட அனுமதி இல்லை முக கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்குபவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் சந்தை தொடர்பான சங்கங்கள் சந்தைகளின் செயல்பாட்டை கண்காணித்து கோவிட் நடைமுறைகளை கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சந்தை நுழைவாயில்களில் தானியங்கி முறையில் முக கவசங்களை வழங்கும் எந்திரங்களை வைக்க வேண்டுமென்றும் அரசு விதித்துள்ள விலையின்படி முக கவசங்கள் விற்கப்பட வேண்டுமென்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்கங்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இதற்கான கடிதத்தை மத்திய வேளாண் அமைச்சக செயலர் திரு சஞ்ஜய் அகர்வால் விவசாய சங்கங்களுக்கு அனுப்பியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தை இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் தில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவாசயிகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு பிஜேபி யின் மூத்த தலைவர்கள் கொடுத்த ஆலோசனையின் பேரில் அவர்களுடன் முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் தெரிவித்துள்ளாா் எல்லை பாதுகாப்புப் படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி எல்லை காவல்படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தமது வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளாா் நாட்டை பாதுகாப்பதிலும் இயற்கை பேரிடர் நேரங்களிலும் அர்ப்பணிபுடன் செயல்படும் வீரர்களை நினைத்து நாடு பெருமை அடைவதாக அவர் கூறியுள்ளார் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது மக்களை பாதுகாப்பதையே கடமையாகக் கொண்டுள்ள எல்லை பாதுகாப்புப்படை வீரர்களை நினைத்து நாடு பெருமை கொள்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் நாகாலாந்து மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரியமும் இயற்கை அழகும் கொண்டுள்ள நாகாலாந்து மாநிலம் வருங்காலங்களில் முன்னேற்றத்தின் உச்சத்தை அடையும் என்று நம்புவதாகக் கூறியுள்ளாா் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் அழகிய மாநிலமான நாகலாந்து பன்முக கலாச்சார தன்மை கொண்டது என்றும் எளிமையான துடிப்புமிக்க மக்களைக் கொண்டது என்றும் குறிபபிட்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் மன உறுதிக்கும் களிவான உள்ளத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் நாகலாந்து மக்கள் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அவர்களது கலாச்சாரம் தனித்துவம் வாய்ந்தது என்றும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் அழகிய மாநிலமான நாகலாந்து எதிர்காலத்தில் வளர்ச்சிமிக்க மாநிலமாக உருவாவதற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார்

உத்திரபிரதேச மாநிலத்தில் சுட்டமன்ற மேலவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது

இதில் இந்து இடங்கள் பட்டதாரி இடங்கள் என்றும் ஆறு இடங்கள் ஆசிரியர்கள் இடங்கள் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தெலங்கானா மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது

இதைத் தொடர்ந்து இந்த புயல் நாளை மறுநாள் குமரி கடல் பகுதிக்கு நகர்ந்து வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி துத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு பரவலாக களமழை முதல் அதி களமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் புயல் எச்சிக்கையை அடுத்து நாகை காரைக்கால் தூத்துக்குடி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது

உலக எய்ட்ஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது எச் ஐ வி எய்ட்ஸ் தொற்றுக்கு முற்றுபுள்ளி வைப்போம் மீண்டெழுவோம் என்பது இந்த ஆண்டின் உலக எய்ட்ஸ் தின கருப்பொருளாக அமைந்துள்ளது சா்வதேச அளவில் எச் ஐ வி க்கு எதிரான போரில் மக்களை ஒருங்கிணைப்பது இதன் மற்றொரு மையக்கருத்தாகும் இந்நாளையொட்டி மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளன உலக அளவில் எச் ஐ வி தொற்று இன்னமும் நீடிக்கிறது என்றும் இதன் விளைவுகள் பல்வேறு நாடுகளில் மிகக்கடுமையாக உள்ளன என்றும் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சாஹி திரு செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அம்வு தமிழக அரசு சார்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தை ஏற்று வழக்கை தள்ளுபடி சுய்ய உத்தரவிட்டனர்

கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது